எவ்வித சுமரசமும் செய்தகொள்வதில்லை என இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது

என அறிவிக்கப்பட்டுள்ளதையடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது

வழக்கில் அமலாக்க இயக்குநரகம் இன்று நேரடி குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்துள்ளது

ஐ சி சி டெஸ்ட் தரவரிசையில் இந்தியா முதல் இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது

எந்த ஒரு நாட்டின் உள்விவகாரம் குறித்தும் அந்நாட்டின் பயங்கரவாதம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விருப்பம் இல்லை என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச அளவில் பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் பதிலளிக்க வேண்டுமென்றும் தீவிரவாதி மசூத் அஸார் மீது அந்நாடுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார் அஸாரை தீவிரவாதிகள் பட்டியலில் சோ்பது குறிதது சீனா எடுத்த தீர்க்கமான முடிவை இந்தியா வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்குப் பின்னர் அந்நாட்டிலிருந்து உதவிக்கோரி எந்த தகவலும் வரவில்லை என்று அவர் தெரிவித்தார் தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்குக் கொண்டு வருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளபட்டு வருவதாகவும் திரு ரவிஸ்குமார் கூறினார் ஜெய்ஷே முகம்மது பயங்கரவாத அமைப்பின் தலைவன் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்திருப்பதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது இதை தெரிவித்த அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ பாகிஸ்தான் மண்ணிலிருந்து பயங்கரவாதத்தை பிடுங்கி எறிவதற்கு இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் என்றும் தெற்காசிய மண்டலம் பயங்கரவாத அச்சுறுத்தலிலிருந்து விடுபட்டு அமைதியாள சூழ்நிலை உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மகுத் அசார் பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது சர்வதேச சமுதாயத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார் வெளியுறவுத்துறை தொடர்பாளர் அமெரிக்க செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜெய்ஷே முகம்மது பயங்கரவாத அமைப்பு தெற்காசிய பகுதியில் அமைதியை சீர்குலைத்து பயங்கரவாத அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார்

இந்தியாவில் நாற்பது பாதுகாப்புப்படை வீரர்கள் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட சும்பவத்தையடுத்து பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் அல்கொய்தாவை தடை செய்வதற்கு அமைக்கப்பட்ட குழுவை அணுகியதையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சுட்டிக்காட்டினார் முகம்மது அசாரை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் ஐநா பாதுகாப்பு சபை சேர்த்திருப்பது இந்தியாவுக்கு கிடைத்துள்ள மாபெரும் வெற்றி என மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் இந்த பயங்கரவாதியை சர்வதேச பட்டியலில் சேர்ப்பதற்குத் தேவையான அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி இந்தியா உலக நாடுகளிடம் அளித்துள்ளது என்று கூறினார் செய்தியாளர்களிடையே பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நீர்மலா சீத்தாராமன் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்க பிரதமர் திரு நரேந்திரமோடி ஒய்வின்றி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார் பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பளிக்கும் பாகிஸ்தானை உலக அரங்கில் இந்தியா எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இதற்கான தொடர் முயற்சியை எடுத்து வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்ஈ யின் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர்

இவ்வாண்டு பதின்மூன்று வட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சிபிஎஸ்இ பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு எழுதினர் பானி புயல் ஒடிசா மாநிலத்தில் தெற்கு பூரி பகுதியில் நாளை நண்பகல் கரையை கடக்கும் என்று உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது

மேற்குவங்க மாநிலத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு மெதினிபூர் மாவட்டங்களில் ஹவுரா ஹூப்ளி ஜார்கிராம் கொல்கத்தா ஆகிய பகுதிகளிலும் ஆந்திரப்பிரதேசத்தில் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் விசாகப்பட்டிணம் மாவட்டங்களிலும் சூறைக்காற்று மற்றும் கனமழையால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலோப்பகுதிகளில் ஒன்றரை மீட்டர் வரை அலைகள் எழக்கூடும் என்றும் தாழ்வான பகுதி மற்றும் கடற்கரையை ஒட்டியுள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது உள்துறை அமைச்சகம் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் மத்தியஅரசின் அலுவலகங்களுடனும் தொடர்புகொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய கடற்படை மற்றும் கடலோரக்காவல்படை கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் மீட்புப்பணிக்கென அனுப்பப்பட்டுள்ளன ரானுவம் மற்றும் விமானப்படை பிரிவுகளும் அதிகம் பாதிப்பு ஏற்படக்கூடிய மூன்று மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கண்காணிப்புப்பணிகளை மேற்கொள்வதற்கு தனி விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படவுள்ளன பானி புயலை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் வகையில் மத்திய அரசு அனைத்து அமைப்புகளுடனும் தொடர்பிலிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மத பேச்சாளர் ஜாஹிர் நாயக் மீதான சுட்டவிரோத பணபரிவர்த்தனை வழக்கில் அமலாக்க இயக்குநரகம் இன்று நேரடி குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்துள்ளது

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மத்தியப்பிரதேச மாநிலம் ராஜ்கர் மாவட்டத்தில் உள்ள பயோரா தொகுதியில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஜார்கண்ட் மாநிலம் சிம்தேகாவில் பிரச்சாரம் மேற்கொண்டார்

இதனால் பலதரப்பிலும் வேலையிழந்து சாதாரண மக்கள் சிரமத்திற்குள்ளாகி இருப்பதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நியாய் திட்டம் கொண்டுவரப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக பணஉதவி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார்

மகாராஷ்டிர மாநிலம் லாத்துரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது தேர்தல் பிரச்சாரத்தின்போது நடத்தை விதிமுறைகளுக்கு முரணாக எதுவும் பேசவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அவரின் உரை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டபின் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி குறித்து அவதுறாக பேசியதாக பிஜேபி தெரிவித்துள்ள புகாருக்கு விளக்கம் கேட்டு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மத்தியப்பிரதேச மாநிலம் சஹ்தோலில் தமது பரப்புரையின்போது திரு ராகுல்காந்தி அவதூறாக பேசியதாக இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஹமதாபாத் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் குறித்து அவதுறாக பேசியதாக பஞ்சாப் மாநில அமைச்சர் திரு நவ்ஜோத் சிங் சித்துவுக்கும் இதேபோன்று விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஐ சி சி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்தியா முதலிடத்தை தக்கவைத்துக்கொண்டுள்ளது இங்கிலாந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலிடத்தில் உள்ளது இந்தியா ஒருநாள் போட்டிகளில் இரண்டாவது இடத்தில் உள்ள போதிலும் இரண்டு புள்ளிகள் முன்னேறியுள்ளது